நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார்

அரசு உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார்

தினமாக கொண்டாடப்பட்டது

மேற்கொண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சள் டாக்டர் ஹா்ஷவர்தன் கூறியுள்ளார்

சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா இன்று சுட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது

இந்த நிகழ்ச்சி பேசிய பிரதமர் நாட்டின் மகத்தான பொறியாளர் எம் விஸ்வேஸ்வரய்யா வின் பிறந்த நாளை குறிக்கும் பொறியாளர்கள் தினத்தில் நடப்பது குறிப்பிடத்தக்கது என்றார் நாட்டை கட்டமைப்பதில் பொறியாளாகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார்

நமாமி கங்கா திட்டம் மக்களின் வாழ்க்கை நிலையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு மற்றும் பீகார் அரசின் கூட்டு முயற்சியின் காரணமாக குடிநீர் மற்றும் கழிவுநீர் கத்திகரிப்பு போன்ற அடிப்படை வசதிகள் மாநிலம் முழுவதும் உள்ள நகரங்களில் மேம்பட்டு வருவதாக பிரதம் தெரிவித்தாா் நாடு முழுவதும் தற்போது ஒரு வட்சும் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதம் தூய்மையாள குடிநீர் என்பது சிறந்த வாழ்க்கைக்கு மட்டுமன்றி பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது என்றார்

பீகாருக்கு முழுமையான ஆதரவை பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தெரிவித்தார் குறிப்பிட்ட கால வரம்புக்குள் மத்திய அரசின் திட்டங்களை பூர்த்தி சுப்ய தமது அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்று அவர் உறுதியளித்தார் இந்தியாவின் புகழ்பெற்ற பொறியாளர் பாரத ரத்னா விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாள் இன்று பொறியாளர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது மைகுர் நகரின் வடமேற்குப் பகுதியில் உள்ள கிருஷ்ணராஜசாக் அணைக்கட்டுமானத்தில் தலைமை பொறியாளராக இவர் பணி புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடல் அரிமான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் தமது நிபுணத்துவத்தை பயன்படுத்தி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை அரிமானத்திலிருந்து பாதுகாத்ததோடு ஹைதராபாத்துக்கு வெள்ள பாதுகாப்பையும் வடிவமைத்து தந்தவர் விஸ்வேஸ்வரய்யா இவரது பிறந்த நாளையொட்டி நாட்டில் உள்ள பொறியாளா்களுக்கு குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசத்தின் கட்டுமானத்தில் பெரும் பங்களிப்பு செய்யும் பொறியாளர்கள் இந்தியாவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் தேசத்தின் வளா்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்து வரும் திறமை மிக்க பொறியாளாகளை இந்நாளில் பாராட்டுவதாக கூறியுள்ளாா் நாட்டின் முதலாவது பொறியாளரும் தொலைநோக்கு பார்வை கொண்டவருமான விஸ்வேஸ்வரய்யா வுக்கு புகாரம் சூட்டியுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடோக்கா் எந்த சமூகத்திற்கும் முதுகெலும்பாக இருப்பவர்கள் பொறியாளர்கள் என்று கூறியுள்ளார் இந்தியாவின் எல்லைப்பகுதிகளில் தற்போதுள்ள பிரச்சிளைகளுக்கு அமைதியான பேச்சுவார்த்தை மற்றும் கலந்தாலோசனைகள் மூலம் தீர்வுகாண மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் இந்திய சீனா இடையேயான எல்லை பகுதியில் உள்ள நிலைமை குறித்து இன்று மக்களவையில் அறிக்கை சமாப்பித்து பேசிய அவா மிகவும் மோசமான வானிலையிலும் உயரமான மலை சிகரங்களிலும் பணியில் ஈடுபட்டு தாய்நாட்டை பாதுகாக்கும் ரானுவ வீரர்களுக்கு ஆதரவாக அவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா்

இந்த ஆண்டு சீன ரானுவத்தினாின் அத்தமீறல்கள் இருந்தபோதும் அமைதியான தீர்வு காண்பதில் இந்தியா உறுதியுடன் இருந்ததாக திரு ராஜ்நாத்சிங் கூறினார் இருப்பினும் எல்லையில் எந்த நிலையையும் எதிர்கொள்ள இந்திய ரானுவம் தயாராக உள்ளது என்றம் அவர் குறிப்பிட்டார் அண்டை நாடுகளுடனான அமைதியான உறவுகளுக்கு பரஸ்பர மியாதையும் பரஸ்பர உணா்வுகளுமே அடிப்படை என்பதை இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சீனா வுடன் தொடர்ச்சியாக தூதரக மற்றும் ரானுவ நிலையிலான உறவுகளை இந்தியா பராமரித்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார்

தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமத்தின் எட்டுவார மாற்று கல்வி அட்டவணையை மத்திய கல்வி அமைச்சள் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் வெளியிட்டார் இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவா் இந்த இரண்டாம் நிலை அட்டவணை ஆர்வத்தைத் தூண்டும் வழிகளில் கல்விக்கு முக்கித்துவம் அளிக்க ஆசிரியர்களுக்கு பயன்படும் பல்வேறு தொழில்நட்ப மற்றும் சமூக ஊடகங்கள் குறித்த வழிகாட்டுதல்களை கொண்டுள்ளன என்று குறிப்பிட்டார் மாணவா்களும் பெற்றோா்களும்கூட இதனை பயன்படுத்த முடியும் என்று அவா் கூறினாா் செல்பேசியில் இணையதள வசதி இல்லாதவர்களுக்கும் பல்வேறு வகையாள சமூக இணடகங்களை பயன்படுத்த இயலாதவா்களுக்கும் குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு மூலம் ஆசிரியா்கள் மாணவா்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழிகாட்ட இது உதவுகிறது என்று அமைச்சர் கூறினார்

நாட்டில் கோவிட் நிலைமை குறித்த அறிக்கையை இன்று மாநிலங்களவையில் சம்ப்பித்து பேசிய அவர் முதல் மூன்று கட்டங்களுக்கு தடுப்பூசி நடைமுறைகள் முன்னேற்றம் கண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

உறுப்பினர்களின் ஆவோசனையை ஏற்றுக் கொண்ட அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உரிய சொற்றொடர் பயன்படுத்தப்பட வேண்டுமென்று கூறியதோடு பாதுகாப்பான இடைவெளி என்று கூறலாம் என ஆலோசனையும் தெரிவித்தார்

தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேன்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா இன்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது

ஜனநாயக தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது சர்வதேச இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரக துணைத்தலைவா திரு வெங்கையா நாயுடு ஜனநாயகம் என்பது சாமான்ய மக்களின் குரலாக இருக்கிறது என்றும் சுட்டத்தின் ஆட்சியில் அனைவரும் சமம் என்பதையும் உறுதி செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வெளியிட்டுள்ள செய்தியில் நிர்வாகத்திற்கும் பதில் சொல்லும் கடமை பொறுப்பிற்கும் அதிகார பரவலுக்கும் ஜனநாயகம் சிறந்த முறையாக உள்ளது என்று கூறியுள்ளார்

இந்த மசோதா ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது

இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய விமான போக்குவரத்துத் துறை அமைச்சா் திரு ஹர்திப்சிய் பூரி விமான நிலையங்கள் தனியாமயம் என்பது நாட்டில் உள்ள விமான நிலையங்களை மேம்படுத்த உதவும் என்றார்